பிரதமர் திரு நரேந்திரமோடி கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக் கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார் மத்திய நிதியமைச்சர் திருமதி

சந்தைகளின் பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைய இன்று மேற்கொண்டார்

நரேந்திரமோடி கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக் கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார் உச்சிமாநாட்டில் உரையாற்ற இந்த உள்ள பிரதமர் பிராந்திய ஒத்துழைப்பிற்கான தமது தொலைநோக்கு கொள்கையையும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மூலமான வளர்ச்சி குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கிறார்

இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பிரதமர் கிர்கிஸ்தான் தேசிய கலாச்சார நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார் தொடர்ந்து பிரதமர் நாளை பெலாரஸ் மங்கோலியா ஈரான் நாட்டு அதிபர்களுடனும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் மேலும் இந்திய கிர்கிஸ்தான் வாத்தக கூட்டமைப்பை துவக்கி வைக்கும் பிரதமர் பிரதிநிதி அளவிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

சென்னையில் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் கட்சி சார்பிலான கருத்துக்களை தெரிவிக்க செய்தி தொடர்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்களை அழைத்து கருத்து கேட்பு கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

கன்னியாகுமரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்இம்முறையை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் நீண்டகால திட்டமிடல் இல்லாததால்தான் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் குறை கூறினார் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவது காவிரி நதிநீர் ஆணையத்திற்கு எதிரானது என்றும் இதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பது தமிழகத்திற்கு இழைக்கப்படும் துரோகம் என்றும் அவர் கூறினார்

தமிழகமும் கா்நாடகமும் ஒத்துக்கொண்டால் மட்டுமே அணை கட்டப்பட வேண்டும் என்ற மரபு ஆங்கிலேயர் ஆட்சிக்காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

வாயு புயல் இன்று பிற்பகல் வெரவல் பகுதியில் கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கரையை கடக்காமல் கடல்பகுதியில் மேற்கு நோக்கி நகர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் குஜராத் மாநிலம் வெரவல் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் புயல் சோம்நாத் ஜுனகத் போர்பந்தர் துவாரகா மாவட்டங்களிலும் டயூ யூனியன் பிரதேசத்திலும் பலத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநிலத்தின் வானிலை மைய கூடுதல் தலைவர் திரு

துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதோடு கடலோர பகுதிகளில் சாலை போக்குவரத்தும் முடங்கியுள்ளது ராணுவம் கடற்படை விமானப்படை எல்லை பாதுகாப்பு படையினர் துணை ராணுவப்படையினர் என அனைத்து பிரிவுகளும் தயார்நிலையில் வைக்கப்பட்டுள்ளன

திருச்சி மாவட்டத்தில் நடப்பு நிதியாண்டில் திருமண நிதியுதவி திட்டத்தின்கீழ் நிதியுதவி பெற தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகள் இதற்கான நல அலுவலகத்தை தொடர்புகொண்டு திருமண நிதியுதவி தங்க நாணயம் பெறும் திட்டத்தில் பயன்பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு

சென்னையிலிருந்து சேலம் நோக்கி சென்றுகொண்டிருந்த தனியார் பேருந்து கம்பிகளை ஏற்றிக்கொண்டு முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இவ்விபத்து நேரிட்டது

இந்தியாவின் துவக்க ஆட்டக்காரர் விக்கர் தவானுக்கு காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் ரோஹித் ஷா்மாவுடன் இணைந்து லோகேஷ் ராகுல் துவக்க ஆட்டக்காரராக களம் இறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது காயமடைந்த தவானுக்கு மாற்று வீரராக ரிஷப் பந்த அழைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஷிக்கர் தவான் இங்கிலாந்திலேயே தங்க வைக்கப்பட்டு அவரது உடல்நிலையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் மருத்துவக்குழு தொடா்ந்து கண்காணித்து வருகிறது